பூநீஹரிகோட்டாவிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது

திருசந்திரபாபு நாயுடு மதச்சார்பற்ற ஜனதா தள் தலைவர் திரு எச் டி தேவே கவுடாவை சந்தித்துப் பேசினார்

ஆணையர் திரு சுனில் அரோரா இன்று அனைத்து மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார்

பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கூட்டணியாக திகழ்வதாக பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலங்களின் நலன்களை நிறைவேற்றக்கூடிய வலுவான தூணாக தேசிய ஜனநாயகக் கூட்டணி திகழ்கிறது என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி இலக்கு தேர்தலில் வெற்றி பெறுவது அல்ல என்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்குவதுதான் என்றும் அவர் கூறினார் இந்த கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராஜ்நாத் சிங் ஏழை மக்களுக்காக பணியாற்றுவதே தேசிய ஜனநாயகக் கூட்டணியின் இலக்கு என்றும் வறுமையை ஒழிக்க முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் இந்தக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் கூறியதாக தெரிவித்தார் தேசப் பாதுகாப்பு விஷயத்தில் தேசிய ஜனநாயக் கூட்டணி உறுதியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் சிரோன்மணி அகாளிதள் தலைவர் திரு

கடந்த ஐந்தாண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோதி வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக அவருக்கு பாராட்டு தெரிவிக்கப்படடு லோக்ஜன சக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் முன்மொழிந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டனியில் இடம் பெற்றுள்ள கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷாவும் விருந்தளித்தனர் இதில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐக்கிய ஐனதா தள் தலைவர் திரு நிதிஷ்குமார் உள்ளிட்ட கூட்டணிக் கட்சித்தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்தக் கூட்டத்திற்கு முன்னதாக பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷா மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் ஆற்றிய பணிகளுக்கு இந்தக் கூட்டத்தில் திரு அமீத் ஷா நன்றி தெரிவித்தாக பிஜேபி வட்டாரங்கள் தெரிவித்தன மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையில் இன்று ஆவோசனை கூட்டம் நடைபெறுகிறது தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர்

ராமநாதபுரம் மக்களவைத் தேர்தல் மற்றும் பரமக்குடி சுட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடவுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு

வாக்கு எண்ணிக்கை ராமநாதபுரம் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் என்றும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கரூர் மக்களவை தொகுதி மற்றும் அரவக்குறிச்சி சுட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தளவாபாளையம் குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் நாளை எண்ணப்படுகிறது

அன்பழகன் கூறியுள்ளார்

திருவண்ணாமலை தொகுதியில் பதிவான வாக்குகள் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்திலும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் பதிவாள வாக்குகள் திருவண்ணாமலை சண்முகா அரசினர் மேல்நிலைப்பள்ளியிலும் என்னுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாமக்கல் மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகள் திருச்செங்கோடு விவேகானந்தா பொறியியல் கல்லூரியில் எண்ணப்படவுள்ளது எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தெலுகுதேசம் கட்சித் தலைவர் திருசந்திரபாபு நாயுடு நேற்று பெங்களுருவில் மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவரும் முன்னாள் பிரதமருமான திரு எச் டி தேவே கவுடாவை சந்தித்துப் பேசினார் இந்த சந்திப்பின்போது கர்நாடக முதலமைச்சர் திரு

தேர்தலுக்குப்பின்பு தொங்கு நாடாளுமன்றம் அமைந்தால் காங்கிரஸ் தலைமையிலான அணிக்கு ஆதரவு அளிக்கும்படி திரு தேவே கவுடாவிடம் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த சனிக்கிழமை முதல் திரு சந்திரபாபு நாயுடு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தேசிய வாதகாங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்விமாயாவதி உள்ளிட்டோரை சந்தித்துப் பேசினார் அரசியல் அமைப்புச்சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த அமைப்புகளுக்குள் பிரச்னை இருந்தால் அவற்றுக்குள்ளேயே தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறினார் லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு ஆணையம் தலைமைக் கணக்கு தணிக்கை அதிகாரி தேர்தல் ஆணையம் நாடாளுமன்றம் சுட்டமன்றங்கள் ஆகியவற்றில் பிரச்னை ஏற்பட்டால் உரிய வழியில் அவற்றைத் தீர்க்க முயற்சிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் நாமக்கல் மாவட்டத்தில் சட்டவிரோத குழந்தை விற்பனை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமுதவல்லியின் தம்பி நந்தகுமாரை சிபிசிஐடி போலீசார் தங்களது கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிக்க மாவட்ட தலைமைக் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி அனுமதி அளித்துள்ளார் முன்னதாக அவர் திருச்சி மத்திய சிறையிலிருந்து அழைத்து வரப்டட்டு நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார்

இருவரிச் செய்திகள் நேபாளத்தில் சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக இந்தியர்கள் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்

லாகூரில் மசூதி ஒன்றின் மீது தாக்குதல் நடத்திய நபர் ஆப்கானித்தானைத் சேர்ந்த தற்கொலைப்படை தீவிரவாதி என்று பாகிஸ்தான் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புனித நகரமான மெக்கா மீது ஏமன் கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணைகளை வீசியதாகவும் அதனை சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகள் வெற்றிகரமாக முறியடித்து விட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன

அர்நாத் புனித யாத்திரை ஜுலை மாதம் முதல் தேதி தொடங்கவிருப்பதை முன்னிட்டு அதற்காக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஜம்மு கஷ்மீர் மாநில ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் நேற்று ஆய்வு செய்தார்

அரையிறுதியில் அவர் சக நாட்டின் நிக்காத் ஜாரீனை சந்திக்கிறார் இந்திய வீரர்கள் சிவதாபா அமீத் பாங்கல் உள்ளிட்டோர் பங்கேற்கும் ஆடவர் காலிறுதிப் போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன